வ பெண்களுக்கு அதிகாரம் அளித்து அவர்களது பாதுகாப்ளப உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது

மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அரசியல் காரணங்களுக்காகவே எதிர்க்கட்சிகள் இந்த சட்டத்தை எதிர்ப்பதாகவும் கூறினார் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அஇஅதிமுக அரசு முதலில் குரல் கொடுக்கும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் புதிய வேளான் சட்டத்தின்மூலம் விவசாயிகள் தங்களது விளைப்பொருளை ளங்கு வேன்டுமானாலும் கொண்டு சென்று விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார்

மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் மூலம் எந்தவித முதலீடும் வரப்பெறவில்லை என எதிர்க்கட்சித்தலைவர் திரு முகஸ்டாலின் கூறுவது தவநான தகவல் என்றார் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் அகில இந்திய அளவில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் புதக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தளியார் நிறுவனத்தின் ஒருங்கினைந்த நுகர்வோர் பொருட்கள் தயாரிப்பு தொழிற்சாலை மற்றும் சேமிப்பு கிடங்கு வசதிகளை திறந்துவைத்து அவர் பேசினார் உலக முதலீட்டாளர் மாநாடுகள் மூலமாகவும் வெளிநாட்டுப் பயணங்கள் மூலமாகவும் தமிழகத்தில் அந்நிய முதலீடு குறிப்பிடத்தக்க அளவிற்கு வந்திருப்பதாக அவர் கூறினார்

இதனைத்தொடர்ந்து தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு பெரும சேர்க்கும் விதமாக விராலிமலையில் அமைக்கப்பட்டுள்ள வெண்கலச் சிலையை திறந்துவைத்து பேசிய முதலமைச்சர் இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி குண்டாறு இணைப்புத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார் இதற்கான நில எடுப்புப்பனிகள் முடிவடைந்தவுடன் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீட் தேர்வுக்காள தமிழக அரசின் இலவச பயிற்சி பெற்ற மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

மருத்துவப்படிப்பில் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கான ஏழரை சதவீத உள் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக விரைவில் நல்ல முடிவு வரும் என செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார் திருச்செந்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்

தூத்தக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் ஐந்து கால்நடை கிளை மருத்துவமனைகள் திறக்கப்படவுள்ளது என்றார்

பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யவும் மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் நடைபெறும் தர்கா பூஜை கொண்டாட்டங்களை காணொளி காட்சி மூலம் தொடங்கிவைத்து பேசிய அவர் மக்களுக்கு தர்கா பூஜை மற்றும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்கும் வகையில் கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு கட்டுமானப்பணி முடிப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற உத்தரவை திரும்பப்பெறுவதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மாளக்கழகம் பிறப்பித்த ஆணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இத்தொடர்பான வழக்கை பரிசீலித்த நீதிபதிகள் திரு பார்த்திபள் மற்றும் திரு சுவாமிநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதுகுறித்து பதில் அளிக்கும்படி தமிழக அரசு மற்றும் மின் வாரியத்திற்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஐந்து மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவைத் தொகுதி குறித்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் பல்லாவரம் தாம்பரம் செங்கல்பட்டு திருப்போருர் செய்யூர் மற்றும் மதராந்தகம் ஆகிய தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன ரானிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் சோளிங்கள் ஆற்காடு ரானிப்பேட்டை ஆகிய தொகுதிகளும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வானியம்பாடி ஆம்பூர் ஜோலா்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய தொகுதிகளும் இடம்பெற்றுள்ளன

இதனிடையே சென்னை மற்றம் புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகல் பரவலாக நல்ல மழை பெய்துள்ளது

சர்வதேச பேரிடர் குறைப்பு தினத்தையொட்டி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் சேலத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடடபெற்றது

துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது